நரேந்திர மோடி இன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநரைத் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார்

அமித்ஷா புயல் அபாயத்தை சந்திக்கும் மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் இன்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவோர் விகிதம்

நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேசம் மற்றும் முதலமைச்சர்களையும் புதுச்சேரி ராஜஸ்தான் துணநிலை ஆளுநரையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் கொரோனா பெருந்தொற்றை சமாளிக்க மாநில அரசுகள் பின்பற்றும் உத்திகள் பற்றிய விவரங்களையும் அவர் கேட்டறிந்தார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரதமருடன் பேசுகையில் யுனியன் பிரதேசத்தின் தொற்று விகிதம் ஆக்சிஜன் படுக்கைகளின் எண்ணிக்கை தடுப்பூசி இயக்கத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் உள்ளிட்ட விவரங்களை எடுத்துக் கூறினார் புதுச்சேரி யுனியன் பிரதேசத்திற்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள உதவிகளுக்கு மேல் கூடுதலாக தேவைப்படும் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என பிரதமர் உறுதி அளித்தார்

மத்திய அரசின் உதவிகளுக்காக பிரதமருக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொண்டதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தாராஜன் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் உடல்நிலை குறித்தும் பிரதமர் கேட்டறிந்து அவர் விரைவில் குணம் பெற விருப்பம் வெளியிட்டதாகவும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார்

நாளை காலை முதல் குஜராத்தில் பலத்த காற்றுடன் கன மழை தொடங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் நிலவரங்களை சமாளிக்க மாநில அரசு முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது

மாநில பேரிட நிர்வாகப் படை காவல் துறை மற்றும் கடலோர காவல் படையினரும் உதவி மீட்பு பணிகளில் ஈடுபட ஆயத்தமாக உள்ளனர் அனைத்து கொரோனா மருத்துவமனைகளிலும் கூரைகள் ஜன்னல்கள் மற்றும் தற்காலிக கட்டிடங்களை பாதுகாப்பாக பராமரிக்குமாறு மாநில அரசு அறிவுறுத்தி உள்ளது கொரோனா மருத்துவ மனைகளில் தடையற்ற மின்சாரம் கிடைக்கும் வகையில் டீசல் ஜெனரேட்டர்களுக்கு ஏற்பாடு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது

அமித்ஷா புயல் அபாயத்தை சந்திக்கும் மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் இன்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் குஜராத் மற்றும் மகாராஷ்டிர முதலமைச்சர்களும் டாமன் டையூ மற்றும் தாத்ரா நாகர் ஹவேலி நிர்வாகியும் சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சகங்களின் அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் குறிப்பாக கொரோனா சிகிச்சை மற்றும் தடுப்பூசி இயக்கப் பணிகளை தடையின்றி பராமரிப்பதற்கான தயார் நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார்

கோவை நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் கன மழையும் மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்யக் கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வழிமுறை நகர்ப்புறங்களை சுற்றியுள்ள பகுதிகள் கிராமப் புறங்கள் மற்றும் பழங்குடி பகுதிகளில் கொரோனா பெருந்தொற்றின் கட்டுப்பாடு மற்றும் நிர்வாகம் தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் நிலையான செயல்பாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நகர்புறங்களுக்கு வெளியிலும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

குறிப்பிட்ட தொகுதிகளில் உள்ள அனைத்து சிவப்பு குடும்ப அட்டை தாரர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்கள் மூலம் வீடு வீடாகச் சென்று டோக்கன் வழங்கப்படும் என்றும் குடும்ப அட்டை தாரர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேதி மற்றும் நேரத்தில் டோக்கனுடன் அரிசி வினியோக மையங்களுக்கு வந்து இலவச அரிசியை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

கருத்தரங்கு புதுச்சேரியில் கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாவது அலையை எதிர்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பு அலுவலகம் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் மற்றும் நெட்டப்பாக்கத்தில் உள்ள கருணாலயம் கிராம நலச் சங்கம் ஆகியன இணைந்து காணொளி மூலம் கருத்தரங்கு ஒன்றை நடத்தினர் மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தின் தலைமை அதிகாரி டாக்டர் ராஜேந்திர குமார் சிறப்புரையாற்றுகையில் நோய் அறிகுறிகளுக்கு தாமாகவே ஏதாவது காரணம் கற்பித்துக் கொள்வதை மக்கள் தவிர்த்து உடனுக்குடன் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றார் கொரோனா நமக்கு வராது என்ற அலட்சியம் எவருக்கும் வேண்டாம் என்று புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் திருமலை சங்கர் கூறினார்